நிறைவேற்றப்பட்டிருப்பதாக பிரதமர் திரு

முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

வேலுமணி கூறியுள்ளார்

ஓரிரு இடங்களில் மிக கன மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

பீகாரின் அடிப்படை கட்டமைப்பை மேம்படுத்த பல்வேறு திட்டங்கள் தற்போது செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் இதன் மூலம் பீகார் மாநில மக்கள் பெரிதும் பயனடைவார்கள் எனவும் அவர் எடுத்துரைத்தார்

மாநிலங்களவை மாநிலங்களவையில் வேளாண் மசோதாக்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடாளுமன்றத்தின் மாண்பை குலைக்கும் வகையில் அமளியில் ஈடுபட்ட உறுப்பினர்களின் செயல்பாடுகள் கண்டனத்திற்குரியது என்று மாநிலங்களவை தலைவர் திரு

இதுதொடர்பான தீர்மானத்தை நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு

மாநிலங்களவை துணை தலைவர் ஹரிவன்ஸ்க்கு எதிராக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கொண்டுவந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை நிராகரித்த திரு

முன்னதாக உறுப்பினர்களின் இடைநீக்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் முதலில் நண்பகல் வரையிலும் பின்னர் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது இதனிடையே வேளாண் மசோதாக்கள் குறித்து சிரோன்மனி அகாலிதள் கட்சியினர் திரு சுக்பீர் சிங் பாதல் தலைமையில் குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத்கோவிந்தை இன்று மாலை சந்திக்க உள்ளனர் ராணுவ அதிகாரிகள் இந்தியா சீனா ராணுவ உயர் அதிகாரிகள் நிலையிலான பேச்சுவார்த்தை கிழக்கு லடாக் சுஷீல் மோல்டா பகுதியில் இன்று நடைபெற உள்ளது

எடப்பாடி கே பழனிசாமி அம்மா நகரும் நியாய விலைக்கடை திட்டத்தை இன்று தொடங்கி வைத்தார்

இதன் மூலம் திருச்சி மாவட்டத்தில் உள்ள அனைத்து குடும்ப அரிசி அட்டைதாரர்களுக்கும் வரும் ஒன்றாம் தேதி முதல் செறிவூட்டப்பட்ட அரிசி பொதுவினியோகத்திட்டம் மூலம் வழங்கப்பட உள்ளது மேலும் மின்சாரம் மற்றும் சூரிய சக்தி மூலம் இயங்கும் புதிய வடிவிலான ஆட்டோக்களையும் முதலமைச்சர் இன்று தொடங்கி வைத்தார்

இந்நிகழ்ச்சிகளில் துணை முதலமைச்சர் திரு

பன்னீர்செல்வம் மாநில அமைச்சர்கள் திரு செல்லூர்

காமராஜ் திரு

சம்பத் உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர்

தமிழகத்தின் பொருளாதாரத்தை இரண்டு மாதங்களுக்குள் கோவிட் நிலைக்கு முந்தையை நிலைக்கு கொண்டு வருவதற்கான பரிந்துரைகள் தனது அறிக்கையில் இடம்பெற்றிருப்பதாக திரு ரங்கராஜன் பின்னர் சென்னையில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்

கோவையில் இன்று நடமாடும் கோவிட் மாதிரி சேகரிப்பு பரிசோதனை வாகனங்களை துவக்கி வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கோவிட் குறித்து பொதுமக்கள் எந்த வித அச்சமும் கொள்ள தேவையில்லை என்றும் முககவசம் அணிவது அடிக்கடி கைகளை சோப்பு போட்டு கழுவுவது சமூக இடைவெளியை பின்பற்றுவது போன்ற விதிமுறைகளை பின்பற்றினாலே நாம் இந்த நோய் தொற்றிலிருந்து பாதுகாத்து கொள்ள முடியும் என்றார்

வி சண்முகம் இன்று வழங்கினார்

மேலும் கண்டமங்கலம் ஒன்றியத்தில் குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்கும் பணிகளுக்கு மாநில சட்டத்துறை அமைச்சர் இன்று அடிக்கல் நாட்டினார்

நாமக்கல் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே களியனூரில் அம்மா சேவை மையத்தை மாநில மின்துறை அமைச்சர் திரு

தங்கமணி இன்று தொடங்கி வைத்தார்

நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் சந்திரசேகரபுரத்தில் மூன்றரை ஏக்கர் பரப்பளவில் ஊட்டச்சத்து தோட்டம் அமைப்பது குறித்து மதாநில சமூக நலம் மற்றும் சத்துணவு திட்டத்துறை அமைச்சர் டாக்டர்

சரோஜா இன்று நேரில் ஆய்வு செய்தார்

்பிலிஸ்கோவாவையும் எதிர்கொள்கின்றனர்